பிரகாஷ் ஜவ்டேக்கர் கூறியுள்ளார் இந்தியாவில் கல்வியின் தரத்தை உயர்த்த கல்வித் துறையில் புதிய ஆராய்ச்சிகள் தேவை என்று மத்திய மனிதவள மேம்பாட்டுத் துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் கூறியுள்ளார்

ஆர்எஸ்எஸ் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினர் ஆளுநர்களாக நியமிக்கப்பட்டிருப்பது ஜனநாயகத்திற்கு எதிரானது என்று புதுச்சேரி முதலமைச்சர் திரு

நாராயணசாமி கூறியுள்ளார் பருவநிலை மாற்றம் ஒவ்வொரு நாட்டையும் பாதிக்கக் கூடிய உலகப் பிரச்னை என்பதால் இப்பிரச்னையை தீர்ப்பதில் எல்லா நாடுகளும் பங்களித்தல் அவசியம் என்று மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேக்கர் கூறியுள்ளார்

மாநாட்டில் உரையாற்றிய அவர் பருவநிலை மாற்றம் உலகப் பிரச்னை என்றாலும் நிலங்கள் தரிசாவது உள்ளுர் பிரச்னை என்பதால் இப்பிரச்னைக்கான தீர்வுகளை உள்ளுர் அளவில் தான் கண்டுபிடிக்க வேண்டும் என்றார் நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளின் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர்கள் இம்மாநாட்டில் பங்கேற்கிறார்கள் இந்தியாவில் கல்வியின் தரத்தை உலகத் தரத்திற்கு உயர்த்த கல்வித் துறையில் புதிய ஆராய்ச்சிகள் தேவை என்று மத்திய மனிதவள மேம்பாட்டுத் துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் கூறியுள்ளார்

சி

கணிசமான முன்னேற்றங்களை எட்டியுள்ளதாக கூறினார் கல்வித் துறையில் ஆராய்ச்சி செயல்பாடுகள் என்பது உட்பட பல்வேறு குறுந்தகடுகள் மற்றும் நூல்களையும் அமைச்சர் இவ்விழாவின் போது வெளியிட்டார் எம்சிஇஆர்டி வளாகத்தில் கலையரங்கம் கட்டும் பணிகளுக்கும் அவர் அடிக்கல் நாட்டினார்

ராஜ்நாத் சிங் இன்று டோக்கியோ வில் ஜப்பானிய பிரதமர் திரு ஷின்ஜோ ஆபே யை சந்தித்து பேசினார் இரு நாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பு உறவுகளை இன்னும் மேம்படுத்துவதில் இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக ஜப்பானிய பிரதமரிடம் அவர் எடுத்துக் கூறினார் முன்னதாக இருநாடுகளுக்கும் இடையே பாதுகாப்பு அமைச்சகங்கள் நிலையில் நடைபெற்ற கூட்டத்திலும் ஜப்பானிய பாதுகாப்பு அமைச்சர் திரு டக்காஷி இவாயா வுடன் திரு ராஜ்நாத் சிங் கலந்து கொண்டார் இருதரப்பு ரீதியிலும் உலக அளவிலும் இந்தியாவிற்கும் ஜப்பானிற்கும் இடையிலான பாதுகாப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது பாகிஸ்தான் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள முன்னாள் இந்திய கடற்படை அதிகாரி திரு குல்பூஷன் ஜாத வை இன்று இந்திய தூதரக அதிகாரி திரு

முன்னதாக பாகிஸ்தான் வெளியுறவு அலுவலகத்தில் வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் திரு முகமது ஃபைசலையும் அவர் சந்தித்தார் குல்பூஷன் ஜாத விற்கு இந்திய தூதரகத்தின் உதவி வழங்கப்பட வேண்டும் என சர்வதேச நீதிமன்றம் ஏகமனதாக தீர்ப்பளித்ததைத் தொடர்ந்து பாகிஸ்தான் அரசு இன்றைய சந்திப்பிற்கு ஒப்புக் கொண்டிருந்தது பாரதிய ஜனதா வும் பஜ்ரங் தள் அமைப்பினரும் பாகிஸ்தானிய ஐ எஸ் ஐ உளவு ஏஜென்சியிடம் இருந்து பணம் பெறுவது போல் பேசியதற்காக மூத்த காங்கிரஸ் தலைவர் திரு திக் விஜய் சிங் மன்னிப்பு கேட்க வேண்டும் என பிஜேபி செய்தித் தொடர்பாளர் திரு சம்பீத் பாத்ரா கோரியுள்ளார் இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்தியாவில் மட்டுமின்றி உலக அளவிலும் மிகப் பெரிய கட்சியான பாரதிய ஜனதா குறித்து இத்தகைய குற்றச்சாட்டுகளை வெளியிடுவது வெட்கக் கேடானது கண்டிக்கத்தக்கது என்றார் இந்திய விமானப் படையின் தலைமை தளபதி ஏர் சீப் மார்ஷல் பி எஸ்

தலைமை தளபதி பதவியில் இருந்து ஓய்வு பெறும் முன்னர் போர் விமானத்தில் திரு தனோவா மேற்கொண்ட கடைசிப் பயணம் இது என்று சம்பந்தப்பட்ட வட்டாரங்கள் தெரிவித்தன ஐஎன்எக்ஸ் மீடியா முறைகேடு வழக்கில் மூத்த காங்கிரஸ் தலைவர் திரு

சிதம்பரத்தின் சிபிஐ காவல் ஒரு நாள் நீட்டிக்கப்பட்டுள்ளது அவரது ஜாமீன் மனு மீது நாளை விசாரணை நடைபெறும் என்றும் புதுடெல்லி சிபிஐ நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது முன்னதாக இடைக்கால நிவாரணம் கோரி திரு

சிதம்பரம் விசாரணை நீதிமன்றத்தை அணுகலாம் என இன்று உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்தது

சிதம்பரத்தை திஹார் சிறைக்கு அனுப்பக் கூடாது என்றும் ஜாமீன் இல்லாத கைது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டதை ஆட்சேபித்து திரு

சிதம்பரம் தாக்கல் செய்துள்ள மனுவிற்கு சிபிஐ பதில் அளிக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

தற்போது நிலவை மையமாகக் கொண்ட சுற்றுப்பாதையில் தனியே சுற்றி வரும் விக்ரம் என்னும் இந்த லேண்டர் கருவியின் சுற்றுப்பாதை விட்டம் நாளையும் நாளை மறுநாளும் இரண்டு கட்டங்களாக மேலும் குறைக்கப்படுவதைத் தொடர்ந்து லேண்டர் கருவி வரும் ஏழாம் தேதி நிலவின் தென்துருவத்தில் நிர்ணயிக்கப்பட்ட இடத்தில் மெதுவாகத் தரையிறங்கும் அதைத் தொடர்ந்து லேண்டர் கருவியிலிருந்து ரோவர் கருவி தனியாகப் பிரிந்து நிலவின் மேற்பரப்பில் உலவத் தொடங்கும் இந்த ரோவர் கருவி மூலம் இஸ்ரோ விஞ்ஞானிகள் நிலவின் மேற்பரப்பு குறித்து பல்வேறு ஆய்வுகளை மேற்கொள்ள உள்ளனர்

நாராயணசாமி கூறியுள்ளார் விநாயகர் சதுர்த்தி திருநாளையொட்டி இன்று மணக்குள விநாயகர் கோவிலில் தரிசனம் செய்த அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் புதிய ஆளுநர்கள் பாரதிய ஜனதாவின் கைப்பாவையாகவே செயல்படுவார்கள் என்றார் விநாயகர் சதுர்த்தி திருநாளை ஒட்டி மாநில மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாகவும் முதலமைச்சர் கூறினார்

புதுச்சேரியில் சமூக நலத்துறை அமைச்சர் திரு கந்தசாமியின் இல்லத்தில் வெடிகுண்டு வைக்கப்பட்டுள்ளதாக இன்று கோரிமேடு காவல் நிலையத்திற்கு தொலைபேசி மிரட்டல் வந்தபோதிலும் போலீசார் உரிய முறையில் சோதனை மேற்கொண்டு இது வெறும் புரளி என்பதை உறுதிப்படுத்தினர் தொலைபேசியில் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபர் கண்டுபிடிக்கப் பட்டுள்ளதாகவும் விழுப்புரம் மாவட்டம் கூனிமேடு பகுதியைச் சேர்ந்த அந்த நபர் மனநோயாளி என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர் தமக்கு எதிரிகள் எவருமில்லை என்று அமைச்சர் திரு கந்தசாமி கூறியுள்ளார் புதுச்சேரி சுகாதார அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் நேற்று புதுடெல்லியில் மத்திய ஜல்சக்தி அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தை சந்தித்து ஏனாமில் கனகாலப்பேட் முதல் தரியல்திப்பா வரை அமைக்கப்படும் இணைப்புக் கால்வாயில் இருந்து பிரிவுக் கால்வாய்களை அமைக்கும் பணிகளுக்கு நிதியுதவி கோரினார்

வீடுகளில் சூரிய மின்விசைத் தகடுகளை அமைப்பவர்களுக்கு மானியம் வழங்க புதுவை அரசின் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட திட்டத்தை முன்னோடித் திட்டமாக ஏனாம் பகுதியில் அமல்படுத்துமாறு முதலமைச்சரை தாம் கேட்டுக் கொண்டுள்ளதாக திரு மல்லாடி கிருஷ்ணராவ் மேலும் தெரிவித்தார்

எனவே அபராதத்தை எதிர்த்து தமிழக அரசு தாக்கல் செய்த மேல் முறையீட்டு மனு தள்ளுபடி செய்யப்படுவதாக நீதிபதிகள் இன்று தங்களின் உத்தரவில் கூறினர் உச்சநீதிமன்றத் தீர்ப்புகளை தமிழ் உள்ளிட்ட மாநில மொழிகளில் மொழி பெயர்த்து வெளியிடும் திட்டத்தை எக்காரணம் கொண்டும் நிறுத்தக் கூடாது என்று பாமக நிறுவனர் டாக்டர்

மொழி பெயர்ப்பு பணிகளுக்கான மென்பொருளில் ஏற்பட்ட கோளாறு காரணமாகவே இத்திட்டம் தொடங்கிய சிறிது காலத்திலேயே நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் மென் பொருளுக்கு பதிலாக சட்டம் தெரிந்த மொழி பெயர்ப்பு வல்லுநர்களை மாநில அரசுகளிடம் இருந்து கோரிப் பெற்று உச்சநீதிமன்றம் இத்திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்றும் அறிக்கை ஒன்றில் அவர் வலியுறுத்தி உள்ளார்

மீண்டும் தலைப்புச் செய்திகள் பருவநிலை மாற்றத்தை சமாளிப்பதில் எல்லா நாடுகளும் பங்களிக்க வேண்டும் என மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேக்கர் கூறியுள்ளார் இந்தியாவில் கல்வியின் தரத்தை உயர்த்த கல்வித் துறையில் புதிய ஆராய்ச்சிகள் தேவை என்று மத்திய மனிதவள மேம்பாட்டுத் துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் கூறியுள்ளார்

ஆர்எஸ்எஸ் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினர் ஆளுநர்களாக நியமிக்கப்பட்டிருப்பது ஜனநாயகத்திற்கு எதிரானது என்று புதுச்சேரி முதலமைச்சர் திரு

நாராயணசாமி கூறியுள்ளார் இத்துடன் இந்த செய்திஅறிக்கை நிறைவுபெறுகிறது